ு அஸ்ஸாமில் தொடர் மழை காரணமாக பல மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்துள்ளது

இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் மூத்த அமைச்சா்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளுடனும் பிரதமா் கலந்துரையாடினாா்

மத்திய அரசு மற்றும் மருத்துவ நிவுணா் குழுவினாின் பரிந்துரையின் அடிப்படையில் ஊரங்கு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் எடுத்த கடும் நடவடிக்கைகளின் காரணமாக தமிழகத்தில் நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு மிகக்குறைவு என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு காரணமாக நோய் தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த முதலமைச்சா் நோய் தொற்று தொடா்பானது மருத்துவம் சாா்ந்தது எனவே அனைத்துக் கட்சி தேவையற்றது என்று கூறினார்

தேர்வுகளை ரத்து செய்வதற்கான முறையான அறிவிக்கையை வெளியிடுவதற்கும் அனுமதி வழங்கியது இந்த வழக்கு விசாரணையின்போது ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா ரத்து செய்யப்படும் தேர்வுகளுக்காக வழங்கும் மதிப்பெண் குறித்த புதிய முறையையும் தெரிவித்தார் தேர்வை முழுமையாக எழுதிய மாணவர்களுக்கு அதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் மூன்று பாடங்களுக்கு அதிகமாக தோ்வு எழுதிய மாணவர்களுக்கு அந்த பாடங்களில் அவர்கள் பெரும் மதிப்பெண்களின் சராசி அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று அரசு வழங்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதிக மதிப்பெண்பெற தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு மட்டும் பின்னர் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது உற்பத்தித் துறையில் அறிவுத்திறனை பயன்படுத்தி புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வளர்ச்சிபெற முடியும் என்று மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

தற்போதுள்ள பொருளாதார மந்த நிலையை போக்குவரதற்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிறுவனங்களின் பங்களிப்பினால்தான் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வீதம் அதிகித்து ஏற்றுமதியும் வேலைவாய்ப்பும் உயா்ந்து வருவதாக அவா் தெரிவித்தாா்

உயிரிழந்தவர்களில் பெரும்பாவானோர் வயல்களில் விவசாய பணி செய்து கொண்டிருந்தவர்கள் என்று அம்மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே பீகாரில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா நான்கு லட்சும் ரூபாய் நிவாரண உதவியை இரு மாநில அரசுகளும் அறிவித்துள்ளன இதற்கிடையே அஸ்ஸாமில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அங்கு வெள்ள நிலைமை மோசமடைந்து வருகிறது

சீன ரானுவத்தின் அத்துமீறல்களை எதிர்கொள்ளும் விதத்தில் தென்கிழக்கு ஆசிய கடற்பகுதியில் அமெரிக்க பளடகள் நிறுத்தப்படும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் ப்ரசெல்ஸ் அமைப்பின் சா்வதேச மாநாட்டல் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவா் சீளா அரசு இந்தியா மலேசியா இந்தோனேஷியா மற்றும பிலிப்பைன்னஸ் நாடுகளுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாகத் தெரிவித்தார் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலும் ஹாங்காங் மற்றும் தென் சீன கடல் எல்லைப்பகுதியிலும் சீன ராணுவம் அத்துமீறலில் ஈடுபட்டதற்கு திரு மைக் பாம்பியோ கண்டனம் தெரிவித்தாா் தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்ப அமெரிக்க படைகளை நிலை நிறுத்தும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்